நரேந்திரமோடி காணொலி மூலம் கொல்கத்தாவில் இன்று தொடங்கி வைக்கிறார்

கிரிராஜ்சிங் தெரிவித்திருக்கிறார்

நாட்டிலேயே தொழில் தொடங்க சிறந்த மாநிலம் தமிழகம் தான் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

நரேந்திரமோடி காணொலி மூலம் கொல்கத்தாவில் இன்று தொடங்கி வைக்கிறார் நேதாஜி நினைவு நாணயம் மற்றும் சிறப்பு அஞ்சல் தலையையும் வெளியிடும் அவர் நேதாஜி தொடர்பான நிரந்தர புகைப்படக் கண்காட்சியையும் அவர் துவக்கி வைக்கிறார் முன்னதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் வெளியிட்ட அறிக்கையில் நேதாஜியின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் இன்றைய தினம் பராக்கிரம தினமாக கொண்டாடப்படுவது ஏற்றதாகும் என்று தெரிவித்திருக்கிறார் பிரதமா் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் அன்னாரது தன்னலமற்ற சேவைகளை நாடு என்றென்றும் நினைவுகூறும் என்று கூறியுள்ளார் நேதாஜியின் எண்ணங்களும் கொள்கைகளும் தொடா்ந்து மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதோடு சுயசா்பு தன்னம்பிக்கை வலிமை மிகு பாரத கட்டமைப்பிற்கு வழிகோலுவதாகவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்திலுள்ள அன்னாரது சிலைக்கு மக்களவை தலைவா் திரு

ராஜ்நாத்சிங் மாநிலங்களவை குழுத்தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் உள்ளிட்டோர் மலர்தாவி மரியாதை செலுத்தினர்

நேதாஜியின் பிறந்த நாள் விழாவை இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடும் வகையில் பிரதமர் தலைமையில் உயர்மட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டு ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது அன்னாரின் பிறந்த நாளையொட்டி நம்நாட்டிலுள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளும் இந்திய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழம்பெரும் தலைவர்களும் கௌரவிக்கப்படுகிறார்கள் நேதாஜியின் நினைவை போற்றும் வகையில் நாட்டின் மிகப் பழமையான ரயில்களில் ஒன்றான ஹவரா கல்கா ரயில் நேதாஜி விரைவு ரயில் என பெயரிடப்பட்டுள்ளது

நேதாஜியின் கனவுகளை நனவாக்குவது தொடர்பான குறும்பட போட்டியை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நடத்துகிறது

சென்னை மெரீனா கடற்கரை சாலையில் உள்ள நேதாஜியின் திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜ் திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

தமிழக மீனவர்கள் பிரச்சனை இலங்கை அரசிடம் கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தீர்வு எட்டப்படும் என்று உறுதியளித்தார்

எடப்பாடி கே

கோவையில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தொழில்துறை சார்ந்த கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார் அரசுக்கு வருவாய் ஈட்டித்தரும் திகழும் கோவையில் மேலும் பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார்

தடையில்லா மின்சாரம் சுகாதாரம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

அன்பழகன் இன்று வழங்கினார்

திருவள்ளுர் மாவட்டம் அம்மையார்குப்பத்தில் நடைபெற்ற கிராமசபைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் திமுக ஆட்சிக்காலத்தில் இருந்ததை விட தந்போது விலைவாசி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக குறை கூறினார் இதன்காரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கூடுதல் செலவினங்கள் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அஇஅதிமுக அரசு மக்களின் வரிப்பணத்தை விளம்பரத்திற்காக பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் ம்ம்ம்ம்ம ராகுல்காந்தி மத்திய மாநில அரசுகளின் வரிவிதிப்புகளால் கோவை மாவட்டத்தில் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் திரு

கோவையின் பல்வேறு இடங்களில் இன்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார்

தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் தொடர்மழை வெள்ளத்தின் போது பொதுமக்களை பாதுகாப்பதற்காக முதல்நிலை களப் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட இருப்பதாகவம் பேரிடரின் போது தீவிர களப்பணியாற்றி மக்களை காப்பாற்றுவதே இவர்களின் பணி என்றும் கூறினார்

தேசிய மாணவர் படையினர் நாட்டு நலப்பணித்திட்ட மாணாக்கர் நேரு யுவகேந்திரா தன்னார்வலர்கள் ஆகியோரும் இதில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் அடுத்த மாதம் தொடங்கப்படும் இந்த திட்டத்தின்கீழ் பயிற்சிகள் சென்னை உள்ளிட்ட பிற இடங்களில் வழங்கப்படும் என்றார் ம் ம் ம் ம் ம இருவரி காஞ்சிபுரத்தில் நிவர் புயல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தேசிய பேரிடர் மேலாண்மை மைய மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் இதுதொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் தேசிய பேரிடர் மேலாண்மை மத்திய குழு துணை ஆலோசகர் திரு நவல் பிரகாஷ் செயலர் திரு

கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயலின் போது மேற்கொள்ளப்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு பணிகள் தொடர்பான புத்தகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு